பிரதமர் திருநரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பராக்ரம் பர்வ் ராணுவ கண்காட்சியை இன்று துவக்கி வைத்தார்

சபரிமலை சுவாமி ஜயப்பன் திருக்கோவிலில் அனைத்து வயது பெண்களும் இனி சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை இன்று எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பராக்ரம் பர்வ் கொண்டாட்டங்களை இன்று துவக்கி வைத்தார் இகன் ஒருபகுதியாக முப்படையினர் தேசத்திற்கு வீர அம்றிய தி செயல்களை எடுத்துரைக்கும் ராணுவ கண்காட்சியையும் துவக்கி வைத்தார் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ராணுவ வாகனங்கள் தளவாடங்கள் முப்படையினரின் புகைப்படங்களையும் பிரதமர் பார்வையிட்டார் முன்னதாக கொனார்க் போர் நினைவுச்சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தியதோடு ராணுவ அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார்

நரிமான் சந்திரசூட் ஆகியோர் தலைமை நீதிபதியின் தீர்ப்போடு ஒத்துப்போன நிலையில் நீதிபதிகள் ஏ

கன்வில்கர் திருமதி இந்து மல்கோத்ரா ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை பராமரிக்க மத ரீதியிலான ஆழ்ந்த நம்பிக்கைகளில் தலையிடுவது தவறு என்று நீதிபதி இந்து மல்ஹோத்ரா சுட்டிக்காட்டினார் சதி போன்ற சமுதாய நலனுக்கு எதிரான நடைமுறைகளில் மட்டுமே நீதிமன்றம் தலையிடவேண்டும் என்றும் எடுத்துரைத்தார்

உச்சநீதிமன்றத்தின் தீாப்பை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை கோவில் நிர்வாகம் மேற்கொள்ளும் என்றும் கூறினார்

அருண்ஜேட்லி இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் கேரளாவில் அண்மை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வருவாய் இழப்புகளுக்கு ஈடுகட்டும் வகையில் சரக்கு சேவைகள் மீது விதிக்கப்படும் மாநில வரிக்கு கூடுதலாக பத்து சதவீத செஸ் விதிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில நிர்வாக சீர்திருத்த துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் இயற்கை பேரிடரால் மாநிலங்கள் பாதிக்கப்படும்போது வருவாய் ஆதாரத்தை அந்தந்த மாநிலங்கள் ஏற்படுத்திக்கொள்ளும் முன்மொழிவிற்கு தமிழகம் ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டார் இருப்பினும் இவ்வாறு விதிக்கப்படும் செஸ் உள்ளுர் வா்த்தகத்தின்மீதுதான் விதிக்கப்பட வேண்டும் என்றும் இடைமாநில வா்த்தகத்தில் விதிக்கப்பட்டால் அது பிறமாநிலங்களை பாதிக்கும் என்பதால் அவ்வாறான வர்த்தகத்தின்மீது விதிக்கப்படக் கூடாது என்று வலியுறுத்தினார்

கைத்தறி விசைத்தறி பொருட்கள் மீன்பிடித் தொழிலுக்கான உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு இணக்க முறையில் வரி செலுத்துதல் கொள்கலன்களில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கடல் சிப்பியிலான கைவினைப் பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை இணக்கமுறை வரிவிதிப்பில் எதிர்மறை பட்டியலில் சேர்த்தல் உட்பட தமிழகம் நிலுவையாக வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து விரைந்து முடிவெடுக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வருவாய் பற்றாக்குறை நிலவும் மாநிலங்களில் மத்திய வருவாய்த்துறை செயலர் ஆய்வு மேற்கொள்வார் என்றார் அனைத்து மாநிலங்கள் தொடர்பான வருவாய் நிலைமை குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இதன் அடிப்படையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு

எடப்பாடி

உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இருப்பின் அது குறித்து கண்டறியப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று பழங்குடியினரின் பழங்குடி நாதம் இசை நடன விழாவில் உரையாற்றிய அவர் இயல்பிலேயே இசை நடனம் கலாச்சாரத்தில் மேலோங்கியுள்ள பழங்குடியினரின் கலாச்சாரத்திற்கு இந்த விழா அஸ்திவாரமாக திகழ்கிறது என்றார்

தாஸ் தலைமையில் இன்று நடைபெற்றது

பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் ஜி

நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின்கீழ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் ச தீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார்